ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

புதுச்சேரியில் அமைச்சர் திரு கந்தசாமியும் முதலமைச்சர் திரு நாரயாணசாமி உள்ளிட்ட தலைவர்களும் மேற்கொண்ட தர்ணாப் போராட்டங்கள் பின்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டன

ஆஸ்திரேலியாவில் வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த கிரிக்கெட் வெற்றியை இந்தியா படைத்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியினர் அபாரத் திறமை மற்றும் நெகழ்வுத் தன்மையை வெளிப்படுத்தியதாகவும் இவர்களின் சாதனை குறித்து நாடே பெருமிதம் அடைவதாகவும் டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு கிடைத்துள்ள வெற்றி குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் இப்போட்டியில் இந்திய அணியினரின் அபார ஆற்றலும் ஊக்க உணர்வும் அற்புதமான மன உறுதியும் கடைசி வரை நீடித்ததாக டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் ஆகியோரும் இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

ஓம் பிர்லா இன்று புதுடெல்லியல் செய்தியாளரிடம் தெரிவித்தார்

நாடாளுமன்ற இரு அவைகளின் கலப்பு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு

கந்தசாமியும் இன்று தர்ணா இடத்தை ராஜ்நிவாஸ அருகே மாற்றிக் கொண்ட அமைச்சரை சந்திக்க சென்ற முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி உள்ளிட்ட தலைவர்களும் மேற்கொண்ட தர்ணா போராட்டங்கள் பின்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டன குபேர் சிலை அருகே முதலமைச்சரும் இதர தலைவர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் மட்டும் அமைச்சர் திரு கந்தசாமியை சந்திக்க அனுமதிக்கப்பட்டதால் முதலமைச்சர் அமைச்சர் திரு கந்தசாமியை சந்தித்து போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார்

பிரதமர் துணைநிலை ஆளுநரை திரும்ப பெறுவார் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் அமைச்சர் திரு கந்தசாமி போராட்டத்தை முடித்துக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமது சில கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இதில் உள்ள திட்டங்களை விரைந்து செயல்படுத்த தலைமைச் செயலர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் சில கோப்புகளுக்கு விரைவில் ஒப்புதல் எதிர்பார்க்கப் படுவதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையே அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சியின் தலைவர் திரு அன்பழகன் துணைநிலை ஆளுநரிடம் மகஜர் கொடுப்பதற்காக ராஜ்நிவாஸ் நோக்கி வந்த போது அவரையும் பாரதி தாசன் சிலை அருகிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர் திரும்பிச் சென்றார் சட்டமன்ற உறுப்பினரை அவமதித்த போலிசார் மீது உரிமைச் பிரச்சனை எழுப்ப போவதாக செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் இப்பிரச்சனைகள் காரணமாக இன்று ராஜ்நிவாஸ் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டது

படையினரும் ஏற்கனவே புதுச்சேரியில் முகாமிட்டுள்ள மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரும் ராஜ்நிவாஸ் பாதுகாப்பை தங்களின் கட்டுப்பாட்டில் கொண்டுவந்தனர்

சுர்பீர் சிங் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் இது வரை பெயர் சேர்க்காதவர்கள் மற்றும் விடுபட்டு போனவர்கள் நாளை முதல் வேட்புமனு தாக்கலின் இறுதி நாள் வரை சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரியை தொடர்பு கொண்டு பெயர் சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

பேடி கல்வித்துறை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இன்று பள்ளி கல்வித்துறை இயக்குநர் திரு ருத்ரே கவுடுடன் நேருக்கு நேர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினர் பள்ளி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் முறையான இடைவெளியில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் இதற்கான கால அட்டவணை இம்மாதம் வெளியிடப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் பெற்றோர் சங்க கூட்டங்களை அடிக்கடி நடத்துதல் கலை ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் பணியில் தீவிர பங்களித்தல் பள்ளி நூலகர் மூலம் நடப்பு விவகாரங்களை மாணவர்களுக்கு கற்றுத் தருதல் உள்ளிட்ட பல்வேறு உத்தேசங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

புதுச்சேரி பழங்குடியினர் புதுச்சேரி மாநில பழங்குடியினர் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பேரணியாக புறப்பட்டு வந்த இவர்களை வஉசி பள்ளி அருகில் போலீசார் பாதியிலேயே தடுத்து நிறுத்தியதால் இவர்கள் அங்கேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறும்பர் மலைக்குறவர் காட்டு நாயக்கர் உள்ளிட்டவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து பழங்குடி மக்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கோரிக் இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது டாக்டர் சாந்தா சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சாந்தாவின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

கந்தசாமியும் முதலமைச்சர் திரு நாரயாணசாமி உள்ளிட்ட தலைவர்களும் மேற்கொண்ட தர்ணாப் போராட்டங்கள் பின்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டன